ராம் நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

ராம் நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் அண்மையில் மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப் பட்ட இரு அவசர சட்டங்கள் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு தடையற்ற சந்தை வாய்ப்பு கிடைப்பதையும் மொத்த வியாபாரிகள் பெரிய சில்லரை வியாபாரிகள் மற்றும் உணவு பதனீட்டாளர்களுடன் செயல்படுவதில் விவசாயிகளின் சுதந்திரத்தை உறுதிப் படுத்துவதாகவும் அமைந்துள்ளன புதிய அவசர சட்டங்களின் அமலாக்கத்தில் மாநில அரசுகளின் ஒத்துழைப்பை நாடி மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் அனைத்து முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதிய சீர்திருத்தச் சூழலில் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் தொடர்ந்து ஆதரவு அளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் வேளாண் சந்தையிடல் பணிகளை மேலும் திறம்பட்டதாக மாற்ற மத்திய அரசு விரிவான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துவருவதும் குறிப்பிடத்தக்கது மணிப்பூர் மிசோராம் ஜார்கண்ட் ஆகிய மாநிலங்களின் முன்னாள் ஆளுனரும் டெல்லி மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையருமான வேத் மார்வா மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் சிறந்த நிர்வாகியான வேத் மார்வா அவரது திறமைக்கும் நேர்மைக்கும் நினைவில் கொள்ளப்படுவார் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் கூறியுள்ளார் அயராத துணிச்சலுடன் பொது வாழ்வில் வளமான பங்களிப்பு செய்தவர் வேத் மார்வா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் பெண்களிடையே ஊட்டச் சத்து நிலவரத்தை மேம்படுத்துவது குறித்தும் தாய்மை அடைவதற்கான வயது மகப்பேற்றுக் கால மரணங்களின் எண்ணிக்கையைக் குறைத்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் ஆராய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் பணிக்குழு ஒன்றை அமைத்துள்ளது இது தொடர்பாக புதிய சட்டங்கள் மற்றும் திருத்தங்களைக் கொண்டுவந்து அவற்றை விரிவான முறையில் அமல் படுத்துவதற்கான பரிந்துரைகளை இக்குழுவினர் வழங்குவார்கள் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பெண் கல்வியை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் பணிக்குழு வழங்கும் என தெரிவிக்கப் பட்டுள்ளது மகளிர் நலன் குறித்து இத்தகைய பணிக்குழு அமைக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் நடப்பு நிதி ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவித்து இருந்த்தும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பொது முடக்க விதிமுறைகளில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்படும் என தொழில் அதிபர்களக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் மாநிலத்தில் தொழில் வாய்ப்புகள் பற்றிய சிஐஐ கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா நிலவரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு களத் தகவல்களின் அடிப்படையில் தளர்வுகள் அறிவிக்கப் படுவதாக அவர் தெரிவித்தார் அனைத்துத் தரப்பினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதே வேளை தமிழக அரசு தொழில் துறையினருக்கு பக்கபலமாக இருக்கும் என்றும் மாநிலத்தில் தொழில் புரிவதை எளிமையாக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப் படும் என்றும் அவர் உறுதி அளித்தார் தமிழகத்தில் கொரோனா பிரச்சனையால் தொழில் துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதும் தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் அண்மையில் பல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது

வந்தே பாரத் இயக்கத்தின் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை கடற்படைக் கப்பல்கள் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வருவதற்கான சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் ஐஎன்எஸ் ஜலாஷ்வா கப்பல் மாலத்தீவுகளுக்கு சென்று திரும்புவது இது மூன்றாவது முறையாகும் புதுச்சேரியில் பொது முடக்க விதிமுறைகள் ஒரளவு தளர்த்தப் பட்டதைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுனர் டாக்டர்

புதுச்சேரியில் மக்கள் தற்போது சுய பாதுகாப்புடன் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருவது குறித்து தாம் ஆறுதல் அடைவதாகவும் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை பெரும்பாலானவர்கள் பின்பற்றி வருகின்ற போதிலும் இதை மீறுவோருக்கு அபராதம் விதித்தல் அவசியம் என்றும் வாட்ஸ் ஆப் செய்தி ஒன்றில் துணைநிலை கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்ற ஊடகங்களுக்கு வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களில் தேவையான மக்களுக்குத் பொருட்களை முதலமைச்சரின் நிவாரண நிதி மூலம் வழங்க் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

மத்திய அரசிடம் இருந்து அனுமதி கிடைத்தவுடன் சட்டமன்ற கூட்டத்தொடரைக் கூட்டி பட்ஜெட் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

கோவில்கள் மற்றும் இதர வழிபாட்டுத் தலங்களுக்கு வருபவர்கள் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி அரசின் இந்து அறநிலையத் துறைச் செயலர் திரு மஹேஷ் கூறுகையில்

பூர்வா கர்க் பேசுகையில்

காரைக்கால் ஏனாம் மாஹே பகுதிகளில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை மாநில அரசின் சுகாதாரத் துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் இத்தகவல்களைத் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா பாதிப்பால் உயிர் இழந்த தமிழகத்தைச் சேர்ந்த நபரின் உடல் சவப்பெட்டி ஏதும் இன்றி குழியில் போடப்பட்டது கண்டிக்கத் தக்கது என்றும் மனிதநேயமற்ற இச்செயலை சமூக ஊடகங்களில் பார்த்து மக்கள் பீதி அடைந்திருப்பதாகவும் மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் போதிய எண்ணிக்கையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளாமல் தொற்று நிலவரம் குறித்து தவறான தகவல்களை அரசு வெளியிட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

ராம் நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் மகளிர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு பணிக்குழு ஒன்றை அமைத்துள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர்

புதுச்சேரியில் உள்ள கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களில் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப் பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்